திட்டங்கள் மூலம் அனைத்துதரப்பினரும் பயனடைவார்கள் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஆயுர்வேதா தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் நேற்று அறிவிக்கப்பட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் மூலம் அனைத்துதரப்பினரும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் நலிவடைந்த தொழில் நிறுவனங்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்கும் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் இது உதவிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களும் கட்டுமானத் துறையின் வளர்ச்சிக்கான அறிவிப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் முன்னதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் சுயசாா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மூன்றாம் கட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களை நேற்று அறிவித்தாா்

சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சிக்காக அறிவிக்கப்பட்ட அவசர கால கடனுதவி திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ படிப்பு மாணவர் நேற்று சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் திங்கட்கிழமை திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்றார் இதற்கான பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அதற்காள தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு காணொளி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியா்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டாா் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் திங்கட்கிழமை வெளியிடப்பட உள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது

பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் திரு எடப்பாடி பழனிசாமியை நேற்று சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வத்தையும் அவர் சந்தித்தார்

ஆயுர்வேதா தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி இரண்டு ஆயுா்வேதா கல்வி நிறுவனங்களை பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் குஜாத் மாநிலம் ஜாம்நகர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இந்த கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த என்ற அந்தஸ்தில் இந்த கல்வி நிறுவனங்கள் செயல்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற உள்ள கந்த சுஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் மற்றும் திருகல்யாணத்தில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதியில்லை என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் சூரசம்ஹாரம் கடற்கரைக்கு பதிலாக கோவில் பிரகாரத்தில் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாளை மறுநாள் தொடங்கும் கந்த சஷ்டி விழாவின் இதர நாட்களில் நாள்தோறும் பத்தாயிரம் பக்தா்கள் அனுமதிக்கப்படுவாா்கள் என்றும் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்தாா் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி சுற்றுலாப் பயணிகளின் பயன்பாட்டிற்காக நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளது

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு இடைவெளி விட்டு மழை நீடிக்கும் என்றும் சில நேரங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரான்சில் இரண்டாம் கட்ட ஊரடங்கில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு எவ்வித தளங்வும் வழங்கப்படமாட்டாது என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது

அசாமில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது

மதுரை மாவட்டம் வன்னிவேலம்பட்டி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற மருத்துவ முகாமில் தூய்மை பணியாளர்களுக்கு கபசுர குடிநீரை ஆட்சியர் திரு அன்பழகன் வழங்கினார்

பணியாளர்களுக்காக இயக்கப்படும் சென்னை புறநகள் ரயில்களில் கூடுதலாக பல்வேறு துறைகளை சா்ந்த அரசு மற்றும் தனியார் துறை பணியாளர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கிரிக்கெட் போட்டித்தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நேற்று சிட்னி சென்றடைந்தது மூன்று ஒருநாள் மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி மற்றும் நான்கு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது

பதினோரு அணிகள் இதில் பங்கேற்கின்றன